இன்றும் பாதிக்கப்பட்டன பிரமோஸ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது

திரு வீர்பத்திரசிங் உள்ளிட்ட நான்கு பேருக்கு தில்லி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது

நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது

ரன் என்ற இலக்கினை இந்தியா நிர்ணயித்துள்ளது

மக்களவை இன்று கூடியதும் அஇஅதிமுக மற்றும் தெலுங்கான ராஷ்டிரிய சமித்தி உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை வலீயுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் காவேரி மேலாண்மை வாரியத்தை ஏற்படுத்தவேண்டும் என்று அஇஅதிமுக உறுப்பினா்களும் வேலை வாய்ப்பில இட ஒதுக்கீட்டை அதிகரிக்க வேண்டும் என்று தெலுங்கானா ராஷ்டிரிய சமித்தி உறுப்பினர்களும் கோஷங்களை எழுப்பினர் இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் முதலில் நண்பகல் வரையிலும் பின்னா் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவையிலும் அஇஅதிமுக காங்கிரஸ் தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர்கள் தங்களது கோரிக்கைகளை எழுப்பி கோஷங்களை எழுப்பியதன் காரணமாக மாநிலங்களவைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு அவை நடவடிக்கைகளை நாள் முழுமைக்கும் ஒத்திவைத்தாா் உறுப்பினர்களின் செயல்பாடுகள் குறித்தும் அவர் அதிருப்தி தெரிவித்தார் எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் அவை நடவடிக்கைகள் கமூகமாக நடைபெற எதிர்க்கடசிகள் ஒத்தழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துணை இணை அமைச்சா் திரு விஜய் கோயல் வேண்டுகோள் விடுத்தாா்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்றார் நடப்பு ஆண்டிற்கான பணிக்கொடை தொகை மசோதாவிற்கு நாடாளுமன்றம் இன்று ஒப்புதல் அளித்துள்ளது மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை விவாதமின்றி இன்று ஒப்புதல் அளித்தது பிரமோஸ் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானிலிருந்து சோதித்துப் பார்க்கப்பட்ட இந்த ஏவுகணை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை துல்லியமாக தாக்கியதாக அதிகாரிகள் தெரிவித்தனா் இந்த ஏவுகணை சோதனைக்கு பாதுகாப்பு அமைச்ச் திருமதி நிாமவா சீதாராமன் பாராட்டு தெரிவித்துள்ளார் நாட்டின் பாதுகாப்புக்கு இது மேலும் வலுசே்க்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் பணபரிவாத்தனை முறைகேடு தொடர்பான வழக்கில் இமாச்சல பிரதேசத்தின் முன்னாள் முதலமைச்சள் திரு வீாபத்திரசிங் அவரது மனைவி மற்றும் மூன்று பேருக்கு தில்வி சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது இந்த வழக்கில் திரு வீர்பத்திரசிங் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கப் பிரிவு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது

மத்திய அமைச்சாகள் திருமதி ஸ்மிதி இராணியும் திரு மனோஜ் சின்ஹாவும் காணொலி காட்சி வாயிலாக நேற்று இந்த சேவையை தொடங்கி வைத்தனா் நிகழ்ச்சியில் பேசிய திருமதி ஸ்மிதி இராணி மின்னு இந்தியாவிற்காள பிரதமர் திரு நரேந்திரமோடியின் நோக்கம் இதன் மூலம் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாக கூறினார்

நிகழ்ச்சியில் பேசிய திரு மனோஜ் சின்ஹா ஒரு வட்சும் கிராம பஞ்சாயத்துக்கள் இணையதள சேவை மூலம் இணைக்கப்பட்டிருப்பதாக கூறினார் அமர்நாத் யாத்திரை முன்னேற்பாட்டுக்கான ஆலோசனைக் கூட்டம் இன்று ஜம்முவில் நடைபெற்றது ஜம்மு கஷ்மீர் ஆளுநர் திரு என் என் வோரா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர்

இதற்கான முன்பதிவு இம்மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது

மத அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவோா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி எச்சித்துள்ளாா் இன்று சட்டப்பேரவையில் மதுரையில் கிறிஸ்துவ தேவாலயம் தாக்கப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த கவன ார்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து அவர் பேசினார் பத்திரிகையாளர் கொலை வழக்கில் ராஷ்ட்ரீய ஜனதாள் கட்சியின் தலைவர் திரு வாலுபிரசாத்தின் மகன் திரு தேஜ் பிரதாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்துள்ளது இது தொடர்பான மனுவை விசாரணை செய்த உச்சநீதிமன்றம் திரு தேஜ் பிரதாப்புக்கு எதிராக எந்த ஆதரமும் இல்லை என்று கூறியுள்ளது

இதுபோன்ற தவறுகள் எதிர்காலத்தில் ஏற்படாது என்றும் அவர் தமது முகநூல் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் முறைகேடாக தகவல் பரிமாற்றம் செய்யப்படுவதை தடுக்க முகநூல் நிறுவனம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் பயனாளிகளின் தகவல்களை பாதுகாப்பதில் தமது நிறுவனம் உறுதியாக உள்ளதாகவும் அதில் தோல்வியடைந்தால் சேவை தொடர்வதில் அர்த்தம் இல்லை என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே தகவல் முறைகேடு புகாாருக்கு காரணமான ஹேம்பிரிட்ஜ் அனவித்திகா நிறுவனத்துக்கும் காங்கிரஸுக்கும் தொடா்பு இருப்பதாக மத்திய அமைச்சா் திரு ரவிசஙக் பிரசாத் குற்றம்சாட்டியுள்ளாா் வரும் மக்களவைத் தேர்தவில் இந்த நிறுவனத்தின் சேவையை பயன்படுத்த காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த குற்றச்சாட்டுக்களை காங்கிரஸ் நிராகரித்துள்ளது ஜோமன் அதிபர் திரு பிராங் வாவ்டர் ஸ்டீமியர் ஐந்து நாள் அரசுமுறைப் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் மத்திய அமைச்சர் திரு அலுவாலியா விமான நிலையத்தில் அவரை வரவேற்றார் இன்று மாலை வாரணாசி செல்ல அவர் திட்டமிட்டுள்ளார் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் மற்றும் பிரதமா் திரு நரேந்திரமோடியுடன் அவா் நாளை மறுநாள் பேச்சு நடத்தவுள்ளார் சென்னைக்கும் அவர் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சா்வதேச தரத்திற்கு இணையான விளையாட்டு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ராஜ்யவர்த்தன் சிங் ரத்தோர் தெரிவித்துள்ளார் நேற்று பெங்களுரில் எமது செய்தியாளா்களுக்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவா் அடுத்த தலைமுறையினருக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார் விளையாட்டு துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார் பள்ளி பருவத்திலிருந்து மாணவர்களுக்கு விளையாட்டு ஆர்வத்தை துண்ட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராஜ்யவர்த்தன் ரத்தோார் வலியுறுத்தினார்

இந்த பயணத்தை அம்மாநில முதலமைச்சா் திரு பேமா கண்ட் இன்று தொடங்கி வைத்தாா் தேசிய மலையேற்ற மையத்திற்கான இயக்குநர் திரு சள்ப்ராஜ் சிங் தலைமையிலான இந்த குழுவின் பயணம் வெற்றி பெற வாழ்த்துவதாக முதலமைச்சர் கூறினார் இலங்கையில் போருக்கு பிந்தைய உறுதி மொழிகள் நிறைவேற்ற படுவதில் அந்நாட்டு அரசு காலதாமதம் செய்வதாக ஐநா மனித உரிமை ஆணையம் கவலை தெரிவித்துள்ளது

இதற்கிடையே போரினால் பாதிக்கபட்டவர்களுக்கு உரிய நீதி கிடைக்கவேண்டும் என்பதில் இலங்கை அரசு உறுதியுடன் உள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சள் திரு திலக் மதப்பானா தெரிவித்துள்ளாா் உலக தண்ணீர் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தண்ணீரின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது

இந்நாளைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் நீர் சேகிப்பிள் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்துள்ளார் இதன் மூலம் நகர மற்றும் கிராமப்புறங்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றும் விவசாயிகளும் பயனடைவார்கள் என்றும் பிரதமா் அந்த செய்தியில் குறிப்பிட்டுள்ளாா் பீகார் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

பாட்னாவில் இன்று பிற்பகல் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் குடியரசுத் துணைத் தலைவா் திரு வெங்கையா நாயுடு இந்த தினத்தையொட்டி மூன்று நாள் கொண்டாட்டங்களை தொடங்கி வைக்கிறார் இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி பீகார் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்